இந்தியாவை ஐந்து லட்சும் கோடி டாவர் பொருளாதாரமாக மாற்றுவதில் அனைவரும் தங்கள் முயற்சிகளை ஒருமுகப்படுத்தி செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது கேவோ இந்தியா இளையோர் விளையாட்டு இன்று குவஹாத்தியில் தொடங்குகின்றன இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையிலாள மூன்றாவது மற்றம் இறுதி டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று புனேயில் நடைபெறுகிறது இந்தியா ஐந்து வட்சம் கோடி டாலர் பொருளாதாரமாக மாறும் இலக்கை அடைவதற்கு அனைவரும் தங்கள் முயற்சிகளை ஒருமுகப்படுத்தவேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் வலுவை அடிப்படையாக கொண்டு ஐந்து லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக அவர் கூறினார் நித்தி ஆயோக் கூட்டத்தில் நேற்று முதல்நிலை பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஒரு நடவடிக்கையாக இந்த கூட்டம் நடைபெற்றது இந்தியப் பொருளாதாரத்தின் வலுவான தாங்கிக்கொள்ளும் திறன் காரணமாக அது மீண்டும் மறுமலர்ச்சி அடையும் அடிப்படைகளை பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினாா் கற்றுலா நகர்ப்புற மேம்பாடு அடிப்படை வகதி வேளாண் அடிப்படை தொழில் ஆகியன பொருளாதாரத்தை முன்னெடுத்து சென்று வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் பெற்றவை என்று பிரதமர் கூறினார் இந்தியா அளப்பரிய சாத்திய கூறுகள் கொண்ட நாடு என்று கூறிய பிரதமர் சும்மந்தப்பட்ட அனைவரும் உண்மை நிலைக்கும் எதிர்பார்ப்புக்கும் உள்ள இடைவெளியை நிரப்ப பாடுபட வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அனைவரும் ஒன்றாக உளழத்து ஒரே நாடு என்ற முறையில் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நித்தி ஆயோக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சாலைப்போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ரயில்வே மற்றும் வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் மக்களுக்கு ஆதரவாள மத்திய பட்ஜெட் அடுத்த மாதம் தூக்கல் செய்யப்படும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது இதை தெரிவித்த கட்சியின் பொது செயலாளர் திரு அருண் சிங் நிதி அமைச்சர் கட்சியின் பல்வேறு தலைவர்களுடன் ஆவோசனை நடத்திதாகவும் கருத்துகளை கேட்டறிந்தாகவும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் நலனுக்காக அற்பனிப்புடன் அரசை நடத்தி செல்வதாக அவர் தெரிவித்தார் இதுவே அரசு மற்றும் கட்சியின் முக்கிய அலுவல் பட்டியலாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கட்சித் தலைவர்கள் பலருடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகளை நடத்தினாா் புதுதில்லியில் நேற்று நிதி அமைச்சர் நான்கு கற்றுகளில் பிஜேபி தலைவர்களை சந்தித்து அவர்களது கருத்துகளை கேட்டறிந்தார் பிஜேபி நிர்வாகிகள் செய்தி தொடர்பாளர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மகளிர் பிரிவுகளின் தலைவர்கள் ஆகியோரை நிதி அமைச்சர் சந்தித்தார் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா அக்கட்சியின் பொது செயலாளர்கள் திரு பி எல் சந்தோஷ் திரு புபேந்தர் யாதவ் திரு அருண் சிங் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்றனர்

வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்ததாக அத்துறையின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்தார் ஜம்முகாஷ்மீரில் எந்த அளவுக்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது என்பதற்கான முதல்கட்ட தகவலை உலக சமுதாயம் அறிந்துகொள்ளும் நோக்கில் இந்த பயண திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் பல்வேறு தரப்பு மக்களையும் அரசியல் தலைவர்களையும் தூதுக்குழுவினர் சந்தித்து பேசினர் இந்த துதுக்குழு பெரிய அளவில் இருக்கவேண்டும் என ஐரோப்பிய யூனியள் துதர் விரும்பியதாகவும் ஆனால் நிர்வாக வசதிக்காக சிறிய அளவிலான குழுவை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் குறுகிய காலத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் அமெிக்கா தென்கொரியா வியட்நாம் பங்ளாதேஷ் மாலத்தீவுகள் மொராக்கோ பிஜி நார்வே பிலிப்பைள்ஸ் அர்ஜென்டினா பெரு நைஜிர் நைஜீரியா டோகோ மற்றும் கயானா நாடுகளின் துதா்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது

இவற்றில் குடும்பத் தலைவரின் மொபைல் தொலைபேசி எண் கழிவறை பற்றிய தகவல் தொலைக்காட்சி இன்டர்நெட் வாகனங்கள் குடிநீர் ஆதாரம் தொடர்பான கேள்விகளும் இடம் பெற்றிருக்கும் எளினும் மொபைல் தொலைபேசி எண் கணக்கெடுப்பு சார்ந்த தொடர்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் வேறு எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் இந்த அறிவிக்கை தெளிவுபடுத்துகிறது குடும்பங்களிடம் கேட்கப்படும் கேள்விகளில் தொலைபேசி மொபைல் தொலைபேசி ஸ்மார்ட் ஃபோன் சைக்கிள் ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் மொபேட் கார் ரேடியோ கணினி போன்றவை குறித்தும் இடம்பெறம் எல்பிஜி இணைப்பு கழிவுநீர் வெளியேற்றும் வசதி போன்றவை குறித்தும் கேட்கப்படும்

ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வன்முறைகளை அரசே தூண்டிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருப்பது முற்றிலும் ஆதாரமற்றது என்று பிஜேபி மறுத்துள்ளது புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் மாணவர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் பதிவு நடைமுறையை எதிர்த்து கணினி சர்வர்களை சேதப்படுத்தியதாக கூறினார் மேலும் இந்தப் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடைமுறைகளுக்கு குந்தகம் விளைவிக்க அவர்கள் விரும்பியதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் வளாகத்தில் முகமூடி அணிந்து வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டவர்கள் யார் என்று காவல் துறை புலணாய்வில் வெளிவரும் என்றும் அமைச்சர் கூறினாா் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை செயலாளர் திரு அமித்காரே ஜவஹர்வால் நேரு பல்கலைக்கழக குழுவினரை நேற்று புதுதில்லியில் சந்தித்துப் பேசினார் பேராசிரியர் டி கே லோபியாள் தலைமயிலான பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆயிஷே கோஷ் தலைமையிலான பல்கலைக்கழக மாணவர் சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் நிலுவையில் உள்ள விஷயங்களுக்கு தீர்வு காண்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இவர்களை மீண்டும் இன்று பிற்பகல் பேச்சுக்களுக்கு வருமாறு திரு காரே அழைப்பு விடுத்தாா் விமானப் போக்குவரத்துத் துறை மாபெரும் வளர்ச்சியை அடையும் நிலையில் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி கூறியுள்ளார்

நாட்டின் அனைத்து விமான நிலையங்களும் விரிவாக்கப்பட்டு நவீனமாயமாக்கப்பட உள்ளன என்று கூறினார்

என்றும் அதேபோல மும்பை ஹைதராபாத் சென்ளை விமான நிலையங்களும் விரிவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

முன்னாள் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோயப் இக்பால் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தார் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் அவர் கட்சியில் சேர்ந்தார் அவருடன் ஐந்து முறை பேரவை உறுப்பினரான திரு மாத்தியா மகால் காங்கிரஸ் கட்சியின் இரண்டு நகராட்சி கவுன்சிலர்கள் ஆகியோரும் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தனர்

நிகழ்ச்சியில் பேசிய இந்திய தூதர் திரு விக்ரம் மிஸ்ரி வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களை தாய்நாட்டுடன் மேலும் நெருக்கமாக இணைப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக கூறினார் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரின் கலைநகழ்ச்சிகள் இடம்பெற்றன வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் புது தில்லியிலிருந்து காணொளி மூலம் ஆற்றிய உரையையும் அவர்கள் கேட்டனர் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டி இன்று மாலை குவஹாத்தியில் உள்ள சாருசராய் விளையாட்டு வளாகத்தில் தொடங்குகிறது தொடக்க நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இந்த விளையாட்டு போட்டிகளுக்கான முதன்மை நிர்வாக அதிகாரி திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்தாா் இந்த போட்டிகளின் தொழில்நுட்ப நடத்தை முறை சர்வதேச தத்திற்கு இணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார்

இந்தியா இவங்கை அணிகளுக்கிடையிவான மூன்றாவது மற்றும் இறுதி டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று புனேயில் நடைபெறுகிறது